நிர்மலா சீத்தாராமன் இன்று வெளியிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா நிலவரங்கள் இயல்பான பின்னரே பள்ளிகளைத் திறக்க அனுமதிக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

மாநிலங்கள் ரிசர்வ் வங்கியிடம் வாங்கும் கடன் மீதான உச்சவரம்பை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கோரியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று வெளியிட்டுள்ளார்

புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு பிரதமரின் வீட்டுவசதித் திட்டத்தின் கீழ் மலிவான வாடகையில் வீடு வழங்கப்படும்

இதனால் மேலும் இரண்டரை லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும்

மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போரும் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப் படுவார்கள் இது அல்லாது ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டைத் திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் விஸ்தரிக்கப் படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் குடும்ப அட்டைகளுக்கான இணையதளம் தொடக்கப் படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இன்று நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆசிரியர்களுடன் இணையவழி கருத்தரங்கு நடத்தினார்

கேள்வி ஒன்றுக்கு அமைச்சர் பதில் அளிக்கையில் நிலைமைகள் இயல்பான பின்னரே பள்ளிகளைத் திறக்க அனுமதிக்கப்படும் என்றும் பள்ளிகள் எப்போது திறந்தாலும் சமூக இடைவெளி விதிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டி இருக்கும் என்றும் கூறினார் கல்வி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதார விதிமுறைகளைத் தயாரிக்கும் பணிகளில் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி சபையும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பணிக்குழுவும் இறுதிக் கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

தமிழகத்தில் பொதுமுடக்க விதிமுறைகளை கட்டம் கட்டமான முறையில் தளர்த்த வேண்டுமென நிபுணர்கள் இக்கூட்டத்தில் ஆலோசனை வழங்கினர் நிபுணர் குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் துணை இயக்குனருமான டாக்டர் பர்தீப் கவுர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக எண்ணிக்கையில் கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப் படுவதாகவும் இதன் காரணமாகவே கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளின் மரண விகிதம் மிகக் குறைவாகவே இருப்பதையும் டாக்டர் பர்தீப் கவுர் சுட்டிக் காட்டினார்

நாராயணசாமி கோரியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொது முடக்கத்தினால் அனைத்து மாநிலங்களும் வருவாய் ஆதாரங்களை இழந்திருப்பதாகவும் பொது முடக்கத்தை அறிவித்த மத்திய அரசுதான் மாநிலங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் கூறினார் பொது முடக்க விதிமுறைகளை தளர்த்துவது குறித்து பிரதமர் திரு

பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி அல்லது மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் தனிநபர் இடைவெளி மட்டுமே வைரஸ் பரவாமல் தடுக்க வழி என்றார் சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் புதுச்சேரியில் கொரோனா தொற்று கண்டறியப் பட்ட அரும்பார்த்தபுரம் நபருக்கு கோயம்பேடு தொடர்பு இருப்பதாகத் தெரிவித்தார்

மோகன் குமார் கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று வெளியிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா நிலவரங்கள் இயல்பான பின்னரே பள்ளிகளைத் திறக்க அனுமதிக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

மாநிலங்கள் ரிசர்வ் வங்கியிடம் வாங்கும் கடன் மீதான உச்சவரம்பை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கோரியுள்ளார்